வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பழனிச்சாமி பிரதமர் திரு

இதுதொடர்பாக பிரதமருக்கு இன்று அவர் எழுதிய கடிதத்தில் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவது தமிழக அரசின் தொடர் கொள்கை என்று சுட்டிக்காட்டிய அவர் இதுதொடர்பான மானியங்களுக்கான பணம் செலுத்துதல் முறையை முடிவு செய்யும் உரிமையை மாநிலங்களிடமே விட்டுவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மத்திய அரசின் புதிய வரைவு மசோதாவில் விவசாயிகளுக்கான இலவச மின்வினியோகத்திற்கான மானியத் தொகை அவர்தம் வங்கிக்கணக்குகளில் நேரடி பணப்பரிமாற்ற முறையில் செலுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும் என்று குறிப்பிட்டார் மின்சார சட்டத்தில் தன்னிச்சையாக திருத்தங்களை மேற்கொள்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் இது மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கும் செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இச்சூழலில் விரிவான ஆலோசனைகள் மற்றும் விவாதங்களை மேற்கொள்ளும் வரை இந்த சட்டதிருத்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க பிரதமர் மத்திய மின்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி திருவள்ளுர் மாவட்டம் திருமழிசையில் அமைக்கப்பட்டு வரும் தற்காலிக மொத்த காய்கறி சந்தை வளாகத்தை இன்று ஆய்வு செய்கிறார் கோயம்பேடு காய்கறி சந்தை மூடப்பட்டதையடுத்து திருமழிசையில் புதிய சந்தை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன

இதனிடையே வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதை உறுதி செய்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்த தேசிய மாணவர் படை தேசிய நாட்டுநலப் பணித்திட்ட மாணவர்கள் தன்னார்வலர்களை பயன்படுத்த வேண்டும் என மனுதாக்கல் செய்யப்பட்டது

அன்பழகன் இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

உதயகுமார் வேளாண்மை துறை துறை சார்பில் பயனாளிகளுக்கு சுழற் கலப்பைகளை இன்று வழங்கினார்

ராஜேந்திர பாலாஜி இன்று ஆய்வு செய்தார் சிவகாசி நகராட்சியில் கிருமிநாசினி தெளிக்கப்படும் பணிகளையும் அவர் பார்வையிட்டார்

க

மேலும் உச்சநீதிமன்றம் அங்கீகரித்துள்ள தொகுதி மேம்பாட்டு நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைப்பது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கக்கூடும் என்ற ஐயத்தை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார்

தொழிலாளர்கள் மற்றும் பொருளாதார பாதிப்புகளை ஊரடங்கின் பாதிப்பிலிருந்து பெருமளவு குறைப்பதற்கான கொள்கை முடிவுகள் வகுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி மருத்துவக் கல்லூரி கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் ஊரடங்கு உத்தரவால் இப்பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இதனிடையே சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதையடுத்து விருதுநகரில் தங்கியுள்ள பீகார் உள்ளிட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து பணிகளை மேந்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பின்னர் இவர்கள் மதுரை கோவை சென்னை வேலூர் உள்ளிட்ட அவரவர் சொந்த மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்

சிவராசு இன்று நேரில் ஆய்வு செய்தார்

சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்

பொன்னையா இன்று நேரில் ஆய்வு செய்தார்

சிவனருள் தெரிவித்துள்ளார்

கீது தெரிவித்துள்ளார்